நரேந்திர மோடி நாளை அமெரிக்காவின் ஹுஸ்டன் நகரில் இந்திய சமுகத்தினரின் மாபெரும் பொதுக் கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார்

பிரதமர் திரு

அமெரிக்காவின் ஹுஸ்டன் நகரில் நாளை இந்திய சமுகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார் அமெரிக்கா அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் இதில் பங்கேற்கிறார் அமெரிக்காவில் உள்ள இந்திய சமுகத்தினரிடையே முதன்முறையாக அமெரிக்கா அதிபர் பேச இருப்பது அமெரிக்கா சமுகத்தில் இவர்கள் ஏற்படுத்தி வரும் தாக்கத்தில் முக்கிய மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வறுமை ஒழிப்பு கல்வித்தர மேம்பாடு பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான செயல்பாடுகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிகள் பலதரப்பு முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் என்ற மையக் கருத்து அடிப்படையில் இவ்வாண்டு ஐ

பொதுப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது ஹுஸ்டன் நகரில் முன்னணி அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் அமெரிக்காவின் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை ஸ்வட்ச் பாரத் இயக்கத்தை அமல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடியை இப்பயணத்தின் போது கவுரிவிக்க இருக்கிறது

தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுனில் அரோரா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் இதை அறிவித்தார்

சுற்றுச் சூழல் மாசுபாட்டை தவிர்க்கும் வகையில் அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இடைத்தேர்தல் நடைபெற உள்ள எல்லா தொகுதிகளிலும் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை விதிமுறைகள் இன்று முதலே அமலுக்கு வந்துள்ளன

தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுனில் அரோரா இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இதை அறிவித்தார்

இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியில் இன்று முதலே தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன வைத்திலிங்கம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றிபெற்றதை தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியாயிற்று தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வும் நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடும் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு

எஸ் அழகிரி மற்றும் இதர காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினை சந்தித்து பேசியதை தொடர்ந்து அவர்இந்த அறிவிப்பை வெளியிட்டார் புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் தொகுதியிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என திரு

க ஸ்டாலின் திரு

எஸ் அழகிரி ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளையும் நாளை மறுநாளும் கட்சித் தலைமையகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு நாளை மறுநாளுக்குள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என அஇஅதிமுக தலைமை இன்று அறிவித்துள்ளது நேர்காணல் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விக்கரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்ப படிவங்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை பெற்றுக்கொண்டு நாளை மறுநாள் மாலைக்குள் விருப்ப மனுக்களை சமர்பிக்கலாம் என்றும் விருப்ப மனு தாக்கல் செய்வோரிடம் வரும் செவ்வாய்கிழமை நேர்காணல் நடைபெறும் என்றும் திமுக அறிவித்துள்ளது

திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்தியை விமர்சித்து பேசிய தமிழக அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜியை கண்டித்து இன்று புதுவையில் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் புதுவைக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் ஒரு கட்சியின் தலைவர்கள் மற்றொரு கட்சியின் தலைவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதில் தவறு இல்லை என்றாலும் விமர்சனங்கள் கன்னியத்துடண் அமைய வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜியின் கருத்துக்கள் இந்த எல்லையை தாண்டியதாக அமைந்திருப்பதால் அவர் தமது கருத்துக்களை விளக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அஇஅதிமுக நிர்வாகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அஇஅதிமுக வில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த கட்டுப்பாடு தற்போது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரியும் கட்டுப்பாடுகளை விலக்கி கொண்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ள தலைவர்களை விடுவிக்க கோரியும் இன்று புதுவையில் அகில இந்திய அமைதி மற்றும் ஒற்றுமை அமைப்பின் மாநில பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா அமைதி மற்றும் ஒற்றுமை அமைப்பின் மாநில பொதுச்செயலர் திரு ஜீவாந ந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பிஆர்டிசி நிர்வாகத்திற்கும் ஊழியர் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் சுமுகத் தீர்வு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வாறு முடிவு செய்யப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன

அதன் பின்னரும் ஒப்பந்த ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் எனக் கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தம் மேற்கொண்ட நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லாப் பிரச்சனைகளுக்கும் ஒரு மாத காலத்தில் முடிவெடுக்கப்படும் என பிஆர்டிசி நிர்வாகம் உறுதியளித்தது

கட்சியின் தமிழ்நாடு பிரிவுச் செயலர் திரு பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் திரு

ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாக சிபிஎம் புதுவை மாநில செயலர் திரு

ராஜாங்கம் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பொருளாதார மந்தநிலை வேலைவாய்ப்பின்மை போன்ற தேசிய பிரச்சனைகளுடன் உள்ளுர் பிரச்சனைகளும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அவர் கூறினார்

சீத்தாராம் எச்சூரி உரையாற்ற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அமெரிக்காவின் ஹுஸ்டன் இந்திய சமுகத்தினரின் மாபெரும் பொதுக் கூட்டத்தில் நகரில் உரையாற்ற இருக்கிறார்

புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடும் என்றும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது